குடியரக் துணைத்தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது

கீழ் குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

தளர்வுகளை அறிவித்துள்ளன

அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் பாதுகாப்பான குடிநீர் வழங்க திட்டமிடப் பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது

அணியையும் கொல்கத்தா அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன இனி விரிவான செய்திகள் பல்வேறு மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துகளை தெரிவித்துள்ளனர் ஹரியானா பஞ்சாப் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு கேரளா ஆகிய மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகள் புதுச்சேரி ஆகிய யூளியன் பிரதேசங்கள் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதைபொட்டி குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசமும் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி தேசத்திற்கு பெருமை சேர்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பரந்து விரிந்த கவாச்சாரத்தை கொண்டுள்ள இந்த மாநிலங்கள் மற்றும் யூளியள் பிரதேசங்கள் நாட்டின் பன்முகத்தன்மையை எடுத்துரைப்பதாக கூறியுள்ளார் ஆந்திர மாநிலம் உருவாள தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கடின உழைப்புக்கு எடுத்துக்காட்டாக ஆந்திர மக்கள் திகழ்வதாக தெரிவித்துள்ளார் கர்நாடக தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மாநில மக்களின் சிறந்த திறன்களால் கர்நாடகா மேலும் பல உயரங்களை எட்ட வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் கேரள தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்காக கேரளா எப்போதுமே சிறப்பான பங்களிப்பை வழங்கி வந்துள்ளதாக தெரிவித்தார் சத்தீஸ்கர் மாநில மக்களுக்கு அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பழங்காலம் தொட்டே சிறந்த கலாச்சாரத்தை கொண்ட மாநிலமாக சத்தீஸ்கர் திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய பிரதேச மக்களுக்கு பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் சுயசார்பு இந்தியா என்ற கனவை எட்ட மத்திய பிரதேசம் முக்கிய பங்காற்றி வருகிறது என்று தெரிவித்துள்ளார் ஹரியானா தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய வரவாற்றில் ஹரியானாவுக்கு முக்கிய இடம் உண்டு என்றும் அம்மாநிலம் மேலும் வளமும் வளர்ச்சியும் பெற வாழ்த்துவதாக கூறியுள்ளார் பீஹாரில் இரண்டாவது கட்ட சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது

ஏற்கனவே நடைபெற்ற முதல்கட்ட தேர்தலை போலவே இரண்டாம்கட்ட தேர்தலுக்கும் விரிவாள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இதனிடையே இரண்டாவது கட்ட தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று நான்கு இடங்களில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டங்களில் உரையாற்றுகிறார் சப்ராவில் சற்றுமுன் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நாடு கயசார்பு அடைய பல்வேறு திட்டங்களை மத்திய அரசும் பீஹார் மாநில அரசும் செயல்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார் விவசாயிகள் தொழிலாளர்கள் ஏழைகள் மகளிர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் மேம்பாட்டுக்காகவும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் எதிர்க்கட்சிகள் அரசியல் லாபத்திற்காக தவறான பிரச்சாரங்களை மேற்கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா பீஹார் முதலமைச்சர் நிதீஷ்குமார் உள்ளிடடடோரும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ரன்திப் சுர்ஜேவாவா பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் லடாக் யூனியன் பிரதேசம் உருவாக்கப்பட்ட முதலாவது ஆண்டு தினம் நேற்று கொண்டாடப்பட்டதை முன்னிட்டு

காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இரண்டு நீர் மின் திட்டங்கள் ஆயிரம் மெட்ரிக் டன் உனவு தானிய சேமிப்பு கிடங்கு வசதி வடாக் காவல்துறைக்கான இணையதளம் குடிநீர் திட்டங்கள் உள்ளிட்டவற்றுக்கு அவர் அடிக்கல் நாட்டியதுடன் நிறைவனடந்த பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஓராண்டில் இந்த யூனியன் பிரதேசும் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்துள்ளது என்றார் மேலும் வளர்ச்சியை எட்ட மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தமிழக வேளாண் துறை அமைச்சர் திரு துரைகண்ணு மறைவிற்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இன்று காலை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மருத்துவமனைக்கு சென்று அங்கு வைக்கப்பட்டிருந்த அமைச்சள் துரைகண்னுவின் படத்திற்கு மலாவளையம் வைத்து அஞ்சவி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் மாநில அமைச்சர்கள் டாக்டர் விஜயபாஸ்கள் திரு காமராஜ் திரு செல்லுள் ராஜு திரு ஆர் பி உதயகுமா் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர் அப்போது பேசிய முதலனமச்சர் அமைச்சர் துரைகண்னுவின் மறைவு வேதனையும் அதிர்ச்சியும் அளிப்பதாக கூறினார் அமைச்சர் பொறுப்பில் திறம்பட பணியாற்றி வந்த அவரது இழப்பு அ இ அ தி மு க விற்கும் தனிப்பட்ட முறையில் தமக்கும் பேரிழப்பு என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் அமைச்சின் குடும்பத்தினா் உறவினா்கள் மற்றும் பாபநாசம் தொகுதி மக்களுக்கும் முதலமைச்சா் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டாா் இதையடுத்து அமைச்சின் உடல் அவரது சொந்த ஊரான தஞ்சை மாவட்டம் ராஜகிரி வன்னியடிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது இன்று அங்கு அவரது இறதிச் சடங்குகள் நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அமைச்ச் துரைக்கண்ணுவின் மறைவுக்கு இரங்கல் தெிவித்துள்ள தமிழக ஆளுநர் திரு பள்வாரிவால் புரோகித் எனிமையானவராகவும் நேர்மையானவராகவும் திகழ்ந்தவர் என்றும் முழு அப்பணிப்பு உணா்வுடன் பணியாற்றிவர் என்றும் கூறியுள்ளார் மேலும்அமைச்சர் துரைக்கண்ணுவின் மறைவுக்கு தெலங்கானா ஆளுநர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசு மதிமுக பொதுச்செயவாளர் திரு வைகோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இராமுத்தரசன் உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அமைச்சரின் மறைவையொட்டி இன்று ஒரு நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது

எனினும் முகக்கவசம் அணியவேண்டும் என்பன் உள்ளிட்ட நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

கேரளாவில் பூங்காக்கள் அருங்காட்சியகங்கள் மற்றும் கடற்கரைகள் உள்ளிட்ட இடங்களுக்கு இன்று முதல் மக்கள் செல்ல அனுமதி அளிக்கப் பட்டுள்ளது

மத்திய அரசின் ஜல்சக்தி இயக்கத்தின்கீழ் தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது மத்திய இல்சக்தி துறை அமைச்சம் ஏற்பாடு செய்திருந்த இந்தக் கூட்டத்தில் தமிழக அதிகாரிகள் காணொலி வாயிலாக பங்கேற்று ஐல்ஜீவன் இயக்கத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து எடுத்துரைத்தனர்

இன்று அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் தற்போது உயிரிழப்பு சதவீதம் ஒன்று புள்ளி நான்கு ஒன்பதாக உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது